உயிரிழந்தனர்

ஆசிரியர் நீடிக்க அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது உழைப்பாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

அணியை எதிர்கொள்கிறது

அட்ரி சுமீத் ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

நக்ஸலைட்கள் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் மீது தீ வைப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவற்றை பார்வையிடுவதற்காக சென்ற காவலர்கள் வாகனத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் இந்த தாக்குதல் சம்பத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சும்பத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் காவலர்களின் உயிர் தியாகம் வீணாகாது என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிர அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் உறுதி அளித்தார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கோபம் கொள்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதில் இருந்து திமுகவுக்கும் திரு டிடிவி தினகரனுக்கும் இடையிலான தொடர்பு வெளிப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மக்களவை தேர்தல் முடிவுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாக மார்க்கிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார்

பொன்பரப்பி வன்முறை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக சுட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் பேரவை தலைவர் மீது எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துவது வழக்கமானது தான் என்றார் எதிர்கட்சிகள் என்பதால் அவர்கள் இதபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களை பணியில் நீடிக்க அனுமதிக்கக் கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் ஆசிரியர் தேர்வு எழுதாதவர்களுக்கு இரண்டு வாரங்களில் நோட்டீஸ் அனுப்பி உரிய விளக்கம் கேட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அந்த கால கட்டத்திற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குகிறது

இதுதொடர்பாக மாணவர்களுக்கு உதவும் பொருட்டு மாவட்டம் தோறும் சேவை மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

விண்ணப்பதாரர் பெயர் அவரது மின்னஞ்சல் அலைபேசி எண் கம்மியூனிட்டி முன்னாள் வீரரின் வாரிசு அல்லது மாற்றத்திறனாளி அல்லது விளையாட்டு வீரரானால் அவற்றை பற்றிய விரங்கள் பதிவு கட்டணம் செலுத்துவதற்கான ஆன்லைன் வங்கி வசதி அல்லது ம் கார்டு அல்லது டெபிட் கார்டு பெற்றோறின் ஆண்டு வருமானம்

கல்வி உதவித் தொகை ஆகிய விவரங்கள் தேவை அவை தயாராக இருந்தால் இணையதளம் மூலம் ஒரே முயற்சியில் முழுமையாக விண்ணப்பத்தை நிரப்பி சமர்பித்து விடலாம்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புயல் நாளை மறுநாள் ஒடிஷா மாநிலம் பூரி அருகே கரையை கடக்க உள்ளதாக தெரிவித்தார்

சென்னையை பொறுத்தவரை வானம் மேக மூட்டத்தடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது உழைப்பாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இதனையொட்டி நாடு முழுவதும் உழைப்பாளர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது

ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு லெனின் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலா தலங்களை இணைக்க்கூடிய புதிய ரயில்கள் தேவைக்கு ஏற்ப தினசரி இயக்கப்படும் என்று தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே இஸ்லாமிய மாணவ மாணவியரின் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது நியுசிலாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பிரனாய் சாய்பிரளீத் மற்றும் மனு அட்ரி சுமித் ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது